அஇஅதிமு வுடன் நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற கட்சிகளுடனான கூட்டணி உள்ளாட்சித் தேர்தலிலும் தொடரும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

கல்லூரி மருத்துவமனைகளிலும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வசதிகள் தொடங்கப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

மாணவிகளுக்கு ஷூ மற்றும் சாக்ஸ் வழங்குவதற்கான நிர்வாக அனுமதியை பள்ளிக்கல்வித்துறை இன்று பிறப்பித்துள்ளது

நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார்

தங்கப்பதக்கங்களை வென்றது

தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக வுக்கு வெற்றிவாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகக் கூறினார் உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலை கொண்டு வந்தது திமுக ஆட்சிக்காலத்தின்தான் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் அனைத்து ஏழை மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே பொது விநியோக திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகக் கூறினார் வறுமைக்கோட்டுக்கு கீழ் வாழும் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் திட்டத்திற்கான கணக்கெடுக்கும் பணிகள் ரூபாய் வழங்கும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பணி முடிவடைந்ததும் பயனாளிகளுக்கு நிதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொங்கல் பரிசை உயர்த்தி வழங்கும் திட்டம் ஏதும் தற்போது இல்லை என்றும் எனினும் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

இன்று மன்னார்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வட்ட வழங்கல் அலுவலகம் மட்டுமின்றி இணையதளம் வாயிலாகவும் இந்த மாற்றத்தினை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வசதிகள் படிப்படியாக தொடங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரசவத்தின்போது ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாகத் தெரிவித்தார் மாநிலத்தில் புதிதாக தொடங்கப்பட உள்ள ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டிடங்களை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஷூ மற்றும் சாக்ஸ் வழங்குவதற்கான நிர்வாக அனுமதியை பள்ளிக்கல்வித்துறை இன்று பிறப்பித்துள்ளது அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பத்து கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இவை வழங்கப்படும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு கல்வித்துறையில் செயல்படுத்தி வரும் சிறப்புத் திட்டங்கள் காரணமாக உயர்கல்வி கற்போரின் சதவீதம் அதிகரித்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு தருமபுரி மாவட்டத்தில் அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் முடுக்குமீண்டான் பட்டியில் கள விளம்பரத்துறை சார்பில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பாக இருப்பதாகவும் புதிய தடுப்பணையை கேரளா மற்றும் தமிழ்நாடு அரசுகள் கட்டுவதற்கு ஆட்சேபனை இல்லை என்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார்

முல்லைப் பெரியாறு அணைக்கு ஆபத்து ஏதும் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரத்திடம் நாளையும் நாளை மறுநாளும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்தார்

இனி கோவாவில் நடைபெற்று வரும் சர்வசேத திரைப்படவிழா குறித்த செய்திகள்

திரைப்பட விழாவில் முந்தைய விழாக்களில் தங்க மயில் விருது பெற்ற திரைப்படங்கள் இன்று முதல் திரையிடப்படுகின்றன எட்டு நாடுகளின் திரைப்படங்கள் இப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன

ரஷ்ய திரைப்படங்கள் இந்த ஆண்டு முக்கியத்துவம் பெறுகின்றன அந்நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டு எட்டு திரைப்படங்கள் திரையிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

இந்த திரைப்படங்களை நினைவு கூர்வதோடு அவை குறித்து ஆய்வு செய்வதும் இந்த பிரிவின் முக்கிய நோக்கமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் செயற்கைக்கோள் செயல்பாடுகளில் பலவித கட்டங்கள் உள்ளதாகவும் இதில் சந்த்ரயான் இரண்டு செயற்கைக்கோளை பொறுத்தவரை பெரும்பாலான பணிகளை அது நிறைவேற்றியுள்ளதாகத் தெரிவித்தார் அதில் பொருத்தப்பட்ட எட்டு உபகரணங்கள் மூலம் அறிவியல் தொழில்நுட்ப தகவல்கள் கிடைத்திருப்பதாக அவர் கூறினார் எனவே இதனை தோல்வியாக கருத முடியாது என்றும் திரு ஐ்திதேந்திரசிங் குறிப்பிட்டார் தமிழகத்தின் தலைமை தகவல் ஆணையராக திரு ராஜகோபால் இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பது குறித்து நாளை இறுதி முடிவு அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளா திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் மீண்டும் பேச்சுக்கள் நடத்தப்பட உள்ளதாகத் தெரிவித்தார் பேச்சுக்கள் தேசியவாத பல சுற்று முடிவடைந்துள்ளதாகவும் அடுத்த கட்டமாக சிவசேனாவுடன் அரசு அமைப்பது குறித்து இறுதி பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பிரித்விராஜ் சவான் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அடுத்த இரு நாட்களுக்குள் புதிய அரசு அமைப்பது குறித்த விவரங்கள் வெளியாகும் என சிவசேனாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சஞ்ஜய் ரவ்த் கூறியுள்ளார் இலங்கை பிரதமராக அந்நாட்டு முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்ஷே இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ஷே பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இலங்கை அதிபராக அவரது சகோதரர் திரு கோத்தபைய ராஜபக்ஷே பதவியேற்றதை அடுத்து பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே தமது பதவியை இன்று ராஜிநாமா செய்தார் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ராஜபக்ஷே க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தவதற்கு திரு ராஜபக்ஷே யுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு திரும்பப்பெறப்பட்டதை அடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இது தொடர்பான மனு இள்று விசாரணைக்கு வந்தபோது இப்பிரச்சினை குறிதது சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குமாறு நீதிபதி திரு ஆதிகேசவலு மனுதாரருக்கு அறிவுறுத்தினார் தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்பபு உள்ளதாகக் கூறினார்

முஸ்டாக் அலி கோப்பைக்கான டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் லீக் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்கியது